தமிழ்நாடு

இன்றுகாணொலிகாட்சிவாயிலாகதொடங்கிவைக்கிறார்

வேட்புமனுவைதிரும்பப்பெறுவதற்கானகாலஅவகாசும் பிற்பகல் மூன்றுமணிக்குநிறைவடையும்போது இறுதிவேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் சுயேச்சைவேட்பாளர்களுக்கானதேர்தல் சின்னங்களும் இன்றுஒதுக்கப்படும் இந்தமாநிலங்களில் தற்போதுதலைவர்களின் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

பிஜேபிமாநிலதலைவர் திருஎல் முருகள் திருப்பூர் மாவட்டத்திலும் தமிழ்நாடுகாங்கிரஸ் கமிட்டிதலைவர் திருகே எஸ் அழகிரிகாஞ்சிபுரம் மாவட்டத்திலும் மதிமுகபொதுச்செயலாளர் திருவைகோமதுரையிலும் மார்க்சிஸ்ட் கம்யுனிஸ்ட் கட்சியின் மாநிலசெயலாளர் திருகேபாலகிருஷ்ணன் விருதுநகர் மாவட்டத்திலும் இந்தியகம்யுனிஸ்ட் கட்சியின் மாநிலசெயலாளர் திரு இரா முத்தரசன் சென்னையிலும் அமமுகபொதுச்செயலாளர் திரு டி டிவிதினகரன் திருச்சிமாவட்டத்திலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமைஒருங்கிணைப்பாளர் திருசீமான் சென்னையிலும் பிரச்சாரம் செய்கின்றனர் மேற்குவங்கம் அஸ்ஸாம் ஆகியமாநிலங்களின் சட்டப்பேரவைக்கான மூன்றாம் கட்டதேர்தலில் வேட்புமனுக்களைதிரும்பப்பெற இன்றுகடைசிநாளாகும் இம்மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது அஸ்ஸாம் மாநிலத்தில் பிஜேபி யின் மூத்ததலைவரும் மத்தியஅமைச்சருமானதிருஅமித்ஷா பிஜேபியின் தேசியதலைவர் திரு ஜெ பிநட்டாஆகியோர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

இது தொடர்பாகதாக்கல் செய்யப்பட்டமனுவைவிசாரித்ததலைமைநீதிபதிதிரு சஞ்ஜீவ் பானா்ஜி தலைமையிலானஅமா்வு தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்டு நடைமுறைகள் தொடர்வதோடு அடுத்தமாதம் தேதிவாக்குப்பதிவு நடைபெறவுள்ளநிலையில் பிரச்சாரங்களுக்குதடைவிதிக்க ஆறாம் இயலாதுஎன்றுஅறிவித்தது இருப்பினும் பிரச்சாரக் கூட்டங்களில் கலந்தகொள்ளும் அனைவரும் முககவசம் அணிவதையும் தனிமனித இடைவெளியும் பின்பற்றப்படுவதையும் கட்சிகளும் வேட்பாளர்களும் உறுதிசெய்யவேண்டுமென்றுநீதிபதிகள் அறிவுறுத்தினா் உலகதண்ணீர் தினம் இன்றுகடைபிடிக்கப்படுகிறது நள்ளீர் வளங்கள் நிர்வாகத்தைநிலைத்திருக்கச் செய்வதன் முக்கியத்துவத்தில் கவளம் செலுத்த இந்ததினம் கொண்டாடப்படுகிறது உலகளாவியதண்ணீர் பிரச்சினைகுறிததுவிழிப்புணர்வைஏற்படுத்துவது இதன் நோக்கமாகும்

உலகம் குடிநீர் விநியோகத்தைபராமரிக்க முழுவதும் ஆரோக்கியமானசுற்றுச்சூழலுக்குமுக்கியமானபங்கு இருப்பதை அங்கீகிக்கும் வகையில் மதிப்புமிக்கதண்ணீர் என்பது இந்தஆண்டின் மையப்பொருளாகஉள்ளது உலகதண்ணிர் தினத்தையொட்டி ஐல்சக்திஅபியானின் ஒருபகுதியாகமழைநீர் சேகிப்பு இயக்கத்தைபிரதமா் திருநரேந்திரமோடிகாணொலிகாட்சிவாயிலாக இன்றுதொடங்கிவைக்கிறார் எங்கே எப்போதமழைபெய்தாலும் அதளைசேகிப்போம்என்பது இந்த இயக்கத்தின் மையப் பொருளாகும்

முறைப்படியானசேமிப்பைஉறுதிசெய்யபருவநிலைகளுக்கும் மண்ணீர் மழைநீரின் தன்மைக்கும் பொருத்தமானமழழநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளைஉருவாக்கவலியுறுத்தவும் இந்த இயக்கம் நடத்தப்படுகிறது

தண்ணீர் தண்ணீரைநியாயமானஅளவு பயன்படுத்துவதற்கும் சேகரிப்புக்கானஒருங்கிணைந்தமுயற்சிகளுக்கும் அனைவரும் உறுதியேற்குமாறுஅவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

தேசியவளர்ச்சிக்கு புதியபரிணாமங்களைசேக்கும் வகையில் தொழில்நுட்பவிஷயங்களில் பெண்கள் தங்களின் திறமையைவளர்த்துக் கொள்ளவேண்டுமென்றுதிருராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தினார்

ஜம்மு கஷ்மீரின் சோபியான் மாவட்டத்தின் மளிகால் என்ற இடத்தில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்புப் படையினருக்கும் இடையே இன்றுஅதிகாலைஏற்பட்டதுப்பாக்கிசண்டையில் தீவிரவாதிகள் நான்குபேர் கொல்லப்பட்டனர் இந்தகிராமத்தில் தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதாகக் கிடைத்தஉளவு தகவலைஅடுத்து பாதுகாப்புப் படையினரும் காவல்துறையினரும் இணைந்துதேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் சந்தேகத்திற்குரிய இடத்தைநெருங்கியபோது பாதுகாப்பு படையினர் மீதுதீவிரவாதிகள் துப்பாக்கிசூடுநடத்தினா் அப்போதுபாதுகாப்புப் படையினர் மேற்கொண்டநடவடிக்கையில் தீவிரவாதிகள் நான்குபோ சுட்டுக் கொல்லப்பட்டனர் அவர்கள் பதுங்கி இருந்த இடத்திலிருந்து ஆயுதங்களும் வெடிப்பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன இறந்தவர்களின் அடையாளம் உறுதிசெய்யப்படவில்லை

மத்தியநிதிஅமைச்சா் திருமதிநிர்மலாசீதாராமன் இதனைதாக்கல் செய்தாா் நாட்டின் அடிப்படைகட்டமைப்புக்கானநிதிவசதிக்கும் நீடித்தவளர்ச்சிக்கும் உதவியாக இருப்பது இந்த வங்கியின் நோக்கமாகும் மாநிலங்களவைநடவடிக்கைகள் கூச்சல் குழப்பம் காரணமாகபிற்பகல் இரண்டுமணிவரைஒத்திவைக்கப்பட்டது மகாராஷ்டிராமுதலமைச்சருக்குமும்பைநகரமுன்னாள் காவல்துறைஆணையர் எழுதியகடிதம் தொடர்பாகஎழுப்பப்பட்டபிரச்சினையால் அவைநடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன

இந்நாளையொட்டிகுடியரகத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் பீகார் மக்களுக்குவாழத்துக்கள் தெரிவித்துள்ளார்

இப்போட்டியில் இந்தியா இதுவரை இரண்டுபதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் மூன்றாவது இடத்தில் உள்ளது உலகபல்கலைக்கழகங்களுக்கு இடையிலானஆன்லைன் செஸ் போட்டியில் இந்தியாவின் இனியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார்